நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்

சுரேந்திரகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார்

இத்தொகுதிகளில் இன்று நடைபெற்ற வேட்புமனு பரிசீலனையின் முடிவுகள் பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப் படுகின்றன மத்தியில் வலுவான தீர்மானகரமான அரசு இருந்ததால்தான் உலகமே இந்தியா வை கவனிப்பதாகவும் நாட்டை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கான முக்கிய முடிவுகளை மேற்கொள்ற இத்தகைய அரசு நீடிக்கவேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தீவிரவாதப் பிரச்சனையில் காங்கிரஸ் சமாஜ்வாதி பகுஜன்சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் மென்மையான போக்கையே கடைப்பிடித்து வந்திருப்பதாகவம் அவர் குற்றம் சாட்டினார் மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையால் நாட்டில் தீவிரவாதமும் நக்சல்வாதமும் ஊக்கம்பெறும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இப்பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் கூறினார்

ராகுல் காந்தி கூறியுள்ளார் இன்று புனே யில் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஆட்சியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைந்து பணவீக்கம் அதிகரித்திருப்பதை பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் ரிசர்வ் வங்கியும் ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருப்பதாக காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் திரு ரண்தீப் சூர்ஜேவாலா கூறியுள்ளார் இன்று புதுடில்லி யில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆயுதப் படையினருக்கான சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்குவதாக கடந்த மக்களவைத் தேர்தலின்போது வாக்குறுதி அளித்த பிஜேபி தற்போது அதே போன்ற வாக்குறுதிக்காக காங்கிரசை தேச விரோதக் கட்சி எனப் பழிப்பது எப்படி நியாயமாகும் என்றும் வினவினார் மக்களவைத் தேர்தலுக்கான சமாஜ்வாதி கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் திரு அகிலேஸ் யாதவ் லக்னோ வில் இன்று வெளியிட்டார் சமூகநீதியின் மூலமாக மாபெரும் மாற்றம் என்னும் தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையில் விவசாயக் கடன்களை முழுமையாக ரத்து செய்தால்தான் விவசாயிகள் மகிழ்ச்சியானக இருக்கமுடியும் என வலியுறுத்தப் பட்டுள்ளது ஆண் பெண் சமத்துவம் மற்றும் மகளிர் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்த கட்சி பாடுபடும் என்றும் தேர்தல் அறிக்கையில் சமாஜ்வாதி கட்சி உறுதி அளித்துள்ளது மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில்ள உள்ள பிஜேபி ஜிஎஸ்டி போன்ற கொள்கைகள் மேலும் செல்வந்தர்களாகவும் ஏழைகளை மேலும் ஏழைகளாவும் மாற்றி வருவதாக திரு அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டினார் சமூகநீதிக்கான போராட்டத்தை பிஜேபி பலவீனமாக்கி விட்டதாகவும் அவர் சாடினார்

அதற்கு முதல் நாளான செவ்வாய் கிழமைக்குள் சிபிஐ இதுகுறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று உத்தரவிட்டது

வங்கிக் கணக்கு தொடக்கவும் மொபைல் சிம் வாங்கவும் ஆதார் எண்ணை தன்னார்வ அடிப்படையில் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கும் வகையில் மத்திய அரசு அண்மையில் பிறப்பித்த ஆதார் அவசர சட்டத்தை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது மனுதாரர்கள் முதலில் உயர் நீதிமன்றத்தையே அணுகவேண்டும் என்று நீதிபதிகள் திரு

ஏ பாப்டே திரு

ஏ நசீர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது

சுரேந்திரகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக ஏனாம் சென்றிருந்த அவர் நேற்றிரவு ஏனாமில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதைத் தெரிவித்தார் புதுவையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் மிக இயல்பாக உள்ளதாக அவர் கூறினார் முன்னதாக தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மண்டல நிர்வாக அதிகார் திரு சிவராஜ் மீனா காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ரச்சனா சிங் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் தேர்தல் காலத்தில் போலீசார் சட்டம் ஒழுங்கை கடுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்றும் அனைத்து மக்களிடம் வெளிப்படையான விதத்தில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்

சுரேந்திரகுமார் யாதவ் தெரிவித்தார் புதுவையில் தேர்தல் கால பறக்கும் படையினரின் தரைவழி சோதனைகளைத் தவிர்க்க கடல் வழியாக ரொக்கப் பணம் மதுபானம் மற்றும் இலவசப் பொருட்கள் கடத்தப்படலாம் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் கடலோர காவல் படையினர் மற்றும் கடலோர போலீசாரும் கடல்சார் கண்காணிப்பு மற்றும் சோதனைகளில் ஈடுபடுத்தப் பட்டுள்ளனர்

தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின் பேரில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த வட்டாரங்கள் கூறின புதுவையில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு

இன்று திரு வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் புதுவையில் முன்பிருந்த என்ஆர் காங்கிரஸ் அரசு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யவில்லை என்றும் தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி ஆகிய மூவரும் சேர்ந்து புதுவையின் வளர்ச்சியை தடைப்படுத்துவதாகவும் அவர் சாட்டினார் புதுவையில் நடப்பு காங்கிரஸ் குற்றம் அரசு அமல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் தமது பிரச்சாரத்தின் போது பட்டியலிட்டார் புதுவையில் அரசுக் கழகங்கள் மற்றும் வாரியங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் நோட்டா விற்கு ஓட்டு போடும் உத்தேசத்தைத் தவிர்த்து என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கு அளிக்க வேண்டுமென அக்கட்சியின் தலைவர் திரு ரங்கசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் நாராயணசாமி க்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நோட்டா விற்கு வாக்களித்தால் காங்கிரஸ் கட்சிக்கே சாதகமாகும் என்றும் என்ஆர் காங்கிரசுக்கு வாக்களித்தால்தான் புதுவையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நிலுவை சம்பளம் கிடைக்க ஏதுவாகும் என்றும் கூறினார்

தெலுங்கு வருடப் பிறப்பான யுகாதி பண்டிகை நாளை கொண்டாடப் படுவதை ஒட்டி புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாளை பிறக்கும் புத்தாண்டு வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அனைவருக்கும் அமையட்டும் என்று மங்களகரமான இத்திருநாளில் தாம் வாழ்த்துவதாக அவர் தமது செய்தியில் கூறியுள்ளார் நீடித்த வளர்ச்சிக்கான ஐ

மத்தியில் வலுவான அரசு இருந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்குத் தேவையான முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்

சுரேந்திரகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது